் அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது

தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்கிகள் தமிழகத்தின் முதலாவது நீண்ட ஈரடுக்குப் பாலத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நாளை திறந்து வைக்கிறார் ஏழு கிலோமீட்டர் துரத்திற்கு இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திமுக சா்பில் சுட்டப்பேரவைக்கு மூன்று முறை தோ்ந்தெடுக்கப்பட்ட அவர் அக்கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வநதாா் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் மூன்று நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்படுவதாக திமுக கூறியுள்ளது அவரது மறைவக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கட்சிப் பணியில் தீவிரமாக ஈடுபட்ட அவர் மக்கள் மன்றத்திலும் சுட்டப்பேரவையிலும் தமது கருத்துக்களை உறுதியாக எடுத்துரைக்கும் அன்பழகனின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அன்பழகளை இழந்து வாடும் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் அன்பழனின் மறைவு அவரது கட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் பேரிழப்பு என்றும் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அன்பழகனின் மறைவு தமக்கு மிகுந்த வருத்ததை ஏற்படுத்தி உள்ளதாகக் கூறியுள்ளாா் அவரது குடும்பத்திற்கும் திமுக கட்சியினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அஇஅதிமுகவின் சார்பில் அன்பழகளின் மறவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் திமுக வின் மூத்த நிர்வாகிகள் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்பழகனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சென்னையில் இரவு பகல் பாராமலும் தங்கள் இல்லங்களுக்கு செல்ல முடியாமலும் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவளர் பணியாளர்களின் வேலைப்பழுவை குறைக்க இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்

மாநிலம் முழுவதும் மாநில அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் நோய் தொற்று தடுப்பு பணிகளுக்காக ஆறு அமைச்சர்கள் மண்டல வாரியாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் சும்பந்தப்பட்ட மண்டலங்களில் அவர்கள் நோய் தொற்று தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவொற்றியூரில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து முக கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இவற்றை கடைபிடிப்பதோடு கைகளை அடிக்கடி கோப்பு மூலம் கழுவுவதும் நோய் தொற்று பரவலை தடுக்க உதவிடும் என்று கூறினார் இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் முழுமையாக இவற்றை கடைபிடிக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கோடம்பாக்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு அமைச்சர் திரு காமராஜ் பொதுமக்களின் முழு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினாா் தண்டையா்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழ் வளா்ச்சித்துறை அமைச்சா் திரு பாண்டியராஜன் அனைத்துத் துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தி வருவதாகத் தெரிவித்தாா் மீளம்பாக்கத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சா் திரு எம் ஆர் விஜயபாஸ்கா் தடுப்புப் பணிகள் ஆய்வு செய்தார்

வரும் நாட்களில் இந்த நோய் தொற்றின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார் திருப்பத்துர் மாவட்டத்தில் தொழிலாளா் நலத்துறை அமைச்சா் திருமதி நிலோபா் கபில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் அரசு பள்ளி மாணவா்களுக்கு பட்டய கணக்காளா தேர்வுக்கான இலவச ஆன்லைன் வகுப்பினை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இது தொடா்பான மலுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு விளித் கோத்தாரி திரு கசேஷ்குமாா் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

ஊரடங்கிலிருந்து தளா்வுகள் அளிக்கப்பட்டதை அடுத்து தனியாா் பேருந்து போக்குவரத்து சேவைகள் இன்று தொடங்கியது

திண்டுக்கல் மாவட்டத்தில் நகர கூட்டுறவு வங்கியின் நாகல்நகர் கிளையின் புதிய அலுவலகத்துக்கான கட்டுமானப் பணியை வனத்துறை அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கி வைத்தார்

பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியக் குழுக் கூட்டம் அதள் தலைவர் திருமதி மீனாம்பாள் தலைமையில் இன்று நடைபெற்றது உதகமண்டலம் நகராட்சி சார்பில் கோடப்பமந்து கால்வாய் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்குப ரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக செனனை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்